தீவிரவாதிகளுக்கு எதிராக தளட விதிக்க மறப்பதற்கான காரணங்களை அது தொடர்பான ஐ

இனி விரிவான செய்திகள் சத்திஷ்கள் சட்டப்பேரவைத் தோதலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது

நக்சல் அதிக்கம் அதிகமாக உள்ள எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த இந்த தொகுதிகளில் பாதுகாப்பு பணிக்காக மத்திய ரிசர்வ் காவல்படை எல்லை பாதுகாப்புப்படை இந்திய திபெத் எல்லைப்பாதுகாப்புப் படை உள்ளிட்ட பாதுகாப்பு படைவீரர்கள் சுமார் ஒரு லட்சும் பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்

இதனினடயே பீஜப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினர் இன்று மேற்கொண்ட நடவடிக்கைகளில் ஒரு மாவோயிஸ்ட் தீவிரவாதி கொல்லப்பட்டுள்ளார் போர்களால் மரணங்களும் அழிவுகளும் ஏற்படாத வகையில் உலக சுமாதானத்திற்காகவும் அமைதிக்காகவும் இந்தியா உறுதி பூண்டுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

முதலாவது உலகப்போரில் ஈடுபட்ட தீரம் மிக்க வீரர்களை அவர் நினைவு கூர்ந்துள்ளார் இந்தப்போரில் இந்தியா நேரடியாக ஈடுபடவில்லை என்றாலும் அமைதிக்காக இந்திய வீரர்கள் போரிட்டனர் என்று அவர் கூறியுள்ளார் முதல் உலகப்போரில் இந்தியாவின் பங்களிப்பை நினைவு கூரும் வகையில் பிரான்சிலும் இஸ்ரேலிலும் அமைக்கப்பட்டுள்ள நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்தும் பேறு தமக்கு கிடைத்ததாகவும் அவர் கூறியுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தள்யாஹுவின் இந்திய பயணத்தின்போது அவரோடு சேர்ந்து தில்லியில் உள்ள தீன்மூர்த்தி னைஃபா நினைவிடத்தில் தாம் அஞ்சலி செலுத்தியதையும் திரு நரேந்திரமோடி நினைவு கூர்ந்துள்ளார் ஃபிரான்ஸ் தலைநகர் பாரீசில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் திரு

லண்டனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இங்கிவாந்த பிரதமர் திருமதி தெரசா மே திருமதி எலிசபெத் மகாராணி ஆகியோர் பங்கேற்க உள்ளனர்

அவர்களின் நினைவாக லாவண்டியா நகரில் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது இப்போரில் பங்கேற்ற வீரர்களின் சமாதி லாவண்டினியாவில் உள்ளதால் அங்கு இந்த சிலை திறக்கப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சொந்த தொகுதியான வாரணாசியில் இரண்டு முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளையும் கங்கை நதியில் நீர்வழிப் போக்குவரத்திற்கான முனையம் ஒன்றையும் நாளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார்

எரிபொருள் சிக்கனம் ஏற்படுவதோடு காற்று மாசும் குறையும் இந்த வட்டச்சாலை மூலம் புத்தமத புனிதயாத்திரை ஸ்தலமான சாரநாத்துக்கு குறைந்த நேரத்தில் செல்ல முடியும் இதுகுறித்து டிவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு மோடி வாரணாசியிலும் உத்தரபிரதேசத்தின் பிற பகுதிகளிலும்இந்த திட்டங்களால் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படும் என்று கூறியிருக்கிறார் உள்கட்டமைப்பு திட்டங்களால் வாரணாசியில் மக்களின்வாழ்வாதாரம் மேம்படும் என்று அவர் கூறியுள்ளார் ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் அடையாளம் தெரியாத தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் குப்வாரா மாவட்டத்தின் ஹந்த்வாரா பகுதியில் காவல்துறையின் சோதனை மையத்தின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாகவும் அப்போது பாதுகாப்புப் படையினர் பதில் தாக்குதல் நடத்தியதில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் சண்டை நடைபெற்ற இடத்தில் ஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அங்கு மேலும் ஒரு தீவிரவாதி பதுங்கி இருக்க வாய்ப்பிருப்பதால் தேடுதல் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் தீவிரவாதிகளுக்கு எதிராக தடை விதிக்க மறுப்பதற்கான காரணங்களை அது தொடர்பான ஐ

குழு தெரிவிக்காமல் இருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த அமைப்பிள் சார்பில் ஐநாவில் நடைபெற்ற தீவிரவாத தடுப்பு ஆலோசனையில் பங்கேற்றப் பேசிய ஐ

விற்கான இந்திய தாதர் திரு சையத் அக்பருத்தீன் இதனைத் தெரிவித்தாா் பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்கத்தின் தலைவர் மசூத் அசாரை சா்வதேச தீவிரவாதியாக அறிவிக்கக் கோரி இந்தியா தொடர்ந்து முயன்று வருவதாகவும் இந்த முயற்சியை சீனா தடுத்து வருவதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்தார் ஐநாவின் பாதுகாப்புக் குழுமத்தில் நேர்மை மற்றும் பொறுப்புணர்வு அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

முக்கிய நிகழ்வு இங்குள்ள சன்டெக் மாநாட்டு அரங்கில் நடைபெறும் ஆசியான் அமைப்பின் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் இங்கு கூடி பொருளாதாரம் பாதுகாப்பு கலாச்சார ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்க உள்ளனர்

ஐந்து நாள் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக ஃபின்டெக் விழா நடைபெறுகிறது

சிங்கப்பூர் ஃபின்டெக் உச்சி மாநாட்டில் முக்கிய உரை நிகழ்த்துவதோடு பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்பாா் என்று எதிா்பாா்க்கப்படுகிறது சட்டவிரோத பணப்பரிமாற்றத்திற்கு உதவிய புகாரில் கா்நாடக முன்னாள் அமைச்சர் திரு ஜனார்தன ரெட்டி கைது செய்யப்பட்டுள்ளார்

ஜனார்தன ரெட்டியும் அவரது கூட்டாளிகளும் அமலாக்கத் துறையினருக்கு லஞ்சம் வழங்க முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இத்தொடர்பாக நேற்றும் இன்றும் ஜனார்தன ரெட்டியிடம் மத்திய குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினா் விசாரணை நடத்தினர் கைது செய்யப்பட்டுள்ள திரு ஜனார்தன ரெட்டி மருத்துவப் பரிசோதனைக்குப் பிறகு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட உள்ளார் பீஹாரில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட பிரிஜேஷ் தாக்கூருக்குச் சொந்தமான முஸாஃபர்பூர் சிறுமியர் காப்பக கட்டிடத்தை இடிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இத்தொடர்பாக எமது செய்தியாளரிடம் பேசிய முஸாஃபர்பூர் நகராட்சி ஆணையர் திரு சஞ்சய் தூபே விதிகளை மீறி இந்த காப்பகம் கட்டப்பட்டுள்ளதால் அதை இடிக்க உத்தரவிட்டுள்ளதாகக் கூறியுள்ளனா்

சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்த மையத்தின் துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் இதன்காரணமாக வட தமிழகத்தின் கடவோர மாவட்டங்களில் வரும் புதன்கிழமை முதல் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்தார் இதற்கிடையே இந்த புயல் காரணமாக கனமழை இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதால் தேவையான முள்ளெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வருவாய் நிர்வாக ஆணையர் திரு சத்திய கோபால் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

வடக்கு பக்லான் மாகாணத்தில் இந்தத் தாக்குதல் நடைபெற்றுள்ளது தாலிபன் தீவிரவாதிகள் அங்குள்ள ரானுவ முகாமிற்கு தீ வைத்த பிறகு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியதாக மாகாண தலைவர் கூறியுள்ளார் தாக்குதல் நடைபெற்றபோது அப்பகுதிக்கு உதவுவதற்காக வந்த பழங்குடியினர் குண்டுவெடிப்பில் சிக்கி பலியானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் மூன்று நாட்கள் நடைபெற்ற மாற்றுத்திறன் இளைஞர்களுக்கான சர்வதேச தகவல்தொழில்நுட்ப போட்டிகள் புதுதில்லியில் இன்று நிறைவடைந்தன

மாற்றுத்திறனாளி இளைஞர்களிடையே தகவல் தொழில்நுட்பத் திறனை மேம்படுத்துவது மற்றும் கணினி தொழில்நுட்பம் குறித்து விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக இந்தப் போட்டிகள் நடைபெற்றன பொதுச்சேவை ஒலிபரப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது

ஹரியானாவில் குடியிருப்பை இழந்த மக்கள் தொடா்பாக அவா் அன்றைய தினம் அகில இந்திய வானொலியில் உரையாற்றினார் அபுதாபியில் சா்வதேச பெட்ரோலிய கண்காட்சி மற்றும் மாநாட்டை மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நாளை தொடங்கி வைக்கிறார்

மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் இரண்டு ஆட்டங்களிலும் வெற்றிபெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது உலகக்கோப்பை மகளிர் டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது